கோவிட் தொற்று பரவலை அடுத்து பிரிட்டனுக்கான விமான சேவையை ஏர் இண்டியா ரத்து செய்துள்ளது இந்திய குடிமைப் பணி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைக்கான ஆறாவது கட்ட தேர்தல் நாளை நடடபெறவுள்ளது ராம நவமி இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் பஞ்சாப் ஹைதராபாத் அணியையும் சென்னை கொல்கத்தா அணியையும் எதிர்கொள்கின்றன

இதேபோன்று கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரிக்கும் சீரம் நிறுவனமும் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது

இதனிடையே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த காய்ச்சல் அறிகுறிகள் குறித்து வீடு வீடாகச் சென்று ஆய்வு செய்வதற்காக தன்னார்வலா்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ் ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

வரும் சனிக்கிழமையிலிருந்து இம்மாதம் இறுதி வரை ஏர் இண்டியா விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது விமானத்தில் பயணம் செய்ய ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்காள விமான கட்டணத்தை திருப்பி அளிப்பது மற்றம் விமான சேவை குறித்த புதிய அட்டவணை பற்றிய விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது தில்லி மற்றும் மும்பையிலிருந்து பிரிட்டனுக்கு வாரத்திற்கு ஒருமுறை இயக்கப்படும் ஏர் இண்டியா விமான சேவை குறித்த அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய குடிமைப் பணி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி தலைவர்கள் பலர் குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாட்டை நிர்மாணம் செய்வதில் குடிமைப் பணி அதிகாரிகளின் பங்கு அளப்பறியது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்திபாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிதளமாக விளங்குபவர்கள் குடிமைப்பணி அதிகாரிகள் என்று குறிப்பிட்டதை திரு வெங்கையா நாயுடு நினைவு கூர்ந்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குடிமைப் பணி அதிகாரிகள் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஒயாமல் உழழத்து வருவதாகக் கூறியுள்ளார்

இதைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவா் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ராமபிரான் தனது வாழ்நாள் முழுவதும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் மக்களும் அவரது வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார் ராமபிரான் நல்லொழுக்கத்தின் அடையாளமாக விளங்கியதாகவும் அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மக்கள் வாழ்க்கையில் நேர்மையையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ராமபிரானின் வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடித்து மக்கள் கண்ணியமான வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

தமது உயிரையும் பொருட்படுத்தாமல் செயல்பட்ட ரயில்வே ஊழியரின் இந்த செயல் போற்றுதலுக்குரியது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைக்கான ஆறாவது கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது

வாக்குபதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

இது சும்பந்தமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்ச்ள் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு நெட் ப்ரைஸ் யுடன் பேச்சுக்கள் நடத்தியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் கூட்டாக செயல்பட முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே பிராந்தியப் பகுதிகளில் பாதுகாப்பையும் அமைதியையும் உறுதி செய்ய இந்தியாவும் அமெிக்காவும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசிதய்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்டனி ப்ளிங்கன் திரு ஜெய்சங்கருடன் பேசுகையில் எடுத்துரைத்தார் அண்டை நாடுகளில் தற்போதுள்ள நிலைமை குறித்தும் அமெரிக்காவும் இந்தியாவும் சுகாதாரத்துறையில் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் ஆவோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கள் தெரிவித்தார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன

மும்பையில் நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது